தழுவிய பிரச்சார இயக்கம் நடத்தப்படவுள்ளது

மகாராஷட்ரா அமைச்சர்களுக்கு துறை பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டுள்ளன

அமைச்சர்கள் நிதி உள்துறை பொறுப்புகளை பெற்றுள்ளனர் காங்கிரஸ் கட்சி அமைச்சர்கள் வருவாய் பொதுப்பணித்துறை பொறுப்புகளை ஏற்கிறார்கள்

கொல்லப்பட்ட சும்பவத்தையடுத்து ஈராக் பிரதமர் மூன்று நாள் தேசிய துக்க தினத்தை அறிவித்துள்ளார்

குவஹாத்தியில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு ஆதரவாக இன்று முதல் பத்து நாட்களுக்கு பிஜேபி சார்பில் நாடு தழுவிய பிரச்சார இயக்கம் நடத்தப்படவுள்ளது புதுதில்லியில் நடைபெறும் பிரக்சார இயக்கத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கலந்து கொள்கிறார் காஸியாபாத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா பிரக்சார இயக்கத்தை தொடங்கி வைக்கிறார் வீடு வீடாக சென்று குடியுரிமை திருத்தக் சுட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த பிரக்சார இயக்கத்தின் நோக்கமாகும் பிஜேபி மூத்த தலைவர்களும் மத்திய அமைச்சர்களுமான திரு ராஜ்நாத் சிங் திரு நிதின் கட்கரி உள்ளிட்டோரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்கவுள்ளனர் இது தவிர குடியுரிமை திருத்தச் சுட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்கள் தங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள பிஜேபி இலவச தொலைபேசி எண்ணை அறிவித்துள்ளது

குடியுரிமை திருத்தச்சுட்டம் இந்தியாவில் உள்ள எவர் ஒருவரின் உரிமைக்கும் எதிரானது அல்ல என்றும் இந்தச் சட்டத்திற்க்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைவரும் ஆதரவு தெரிவிப்பதாகவும் லோக் ஜன்சக்தி கட்சியின் தலைவர் திரு சிராக் பாஸ்வாள் தெரிவித்துள்ளார் பீஹார் ஷெரீஃப்பில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியுரிமை திருத்தச்சுட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக குறை கூறிணார் பாகிஸ்தானில் உள்ள நன்கானா சாஹிப் குருத்வாராவில் நடைபெற்ற தாக்குதல் சும்பவம் குறித்து ஆய்வு செய்யசிரோமணி குருத்வாரா பிரபந்தக் கமிட்டி நான்கு பேர் கொண்ட குழுவை அந்நாட்டிற்கு அனுப்பவுள்ளது அங்குள்ள சீக்கிய குடும்பத்தினரை இந்தக்குழு சந்திக்கும் என சிரோமணி குருத்வாரா பிரபந்தக் கமிட்டியின் தலைவர் திரு கோவிந்த் சிங் லோங்கோவால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் வரலாற்று சிறப்புமிக்க சீக்கிய குருத்வாராவின் மீது தூக்குதல் நடத்தப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த திரு லோங்கோவால் குற்றம் இழழத்தவர்களுக்கு எதிராக பாகிஸ்தாள் அரசு கடும் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த தாக்குதல் சும்பவம் சீக்கிய சமூகத்தினரின் உணர்வுகளை புண்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார் இந்த பிரச்சனையை சிரோமணி குருத்வாரா பிரபந்தக் கமிட்டி ஐநாவுக்கு கொண்டு செல்லும் என்றும் அவர் தெரிவித்தார் தூக்குதல் நடத்தப்பட்ட குருத்வாரா நன்கானா சாஹிப் என்பது சீக்கிய சமயத்தின் நிறுவனர் குருநானக் தேவ் பிறந்த இடமாகும் குருத்வாராவை தாக்கியவர்கள் சீக்கிய யாத்ரீகர்கள் மீதும் கல்வீசி தாக்கியுள்ளனர் இதற்கிடையே இந்த சும்பவத்திற்கு இந்திய அரசும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் உள்ள சீக்கிய சமூகத்தினரின் பாதுகாப்பு பந்தோபஸ்து நலன்களை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அந்நாட்டு அரசை இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது இது இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து உரையாற்ற உள்ளார் இந்தக் கூட்டத்தொடர் சுமார் ஒருவாரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏர் இந்தியா நிறுவனம் மூடப்பட்டதாக பரப்பபடும் செய்திகள் பொய்யானவை என்றும் அடிப்படை ஆதாரம் இல்லாதவை என்றும் அந்நிறுவனத்தின் தலைவர் திரு அஸ்வானி லொஹானி தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் இதுகுறித்து விளக்கம் அளித்த அவர் ஏர் இந்தியா நிறுவனம் தொடர்ந்து செயல்படும் என்றும் அதன் பணிகள் மேலும் விரிவாக்கப்படும் என்றும் கூறினார் பயணிகள் பெரு நிறுவனங்கள் முகவர்கள் வதந்திகளை கேட்டு கவலை அடைய தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனமாக ஏர் இந்தியா இன்னமும் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார்

இதன்படி துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவருமான திரு அஜீத் பவாருக்கு நிதி மற்றும் திட்டமிடல் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த கட்சியின் திரு அனில் தேஷ்முக் புதிய உள்துறை அமைச்சராகிறார் சிவசேனா கட்சி சார்பில் முதன்முறையாக சுட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஆதித்ய தாக்கரே க்கு சுற்றுலா சுற்றுச்சூழல் துறை பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பாலாசாஹிப் தோரட் வருவாய்த்துறை பொறுப்பை ஏற்கிறார் சிவசேனாவின் திரு ஏக்நாத் ஷிண்டே அமைச்சரவையின் முக்கிய பொறுப்பாக கருதப்படும் நகர்ப்புற மேம்பாட்டுத் துறை மற்றும் அரசு சாலைப் போக்குவரத்து மேம்பாட்டு துறை பொறுப்புகளை கவனிப்பார் முள்ளாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவருமான திரு அசோக் சவானுக்கு பொதப்பணித்துறை வழங்கப்பட்டுள்ளது

பொதப்பணி வருவாய் ஆகிய இரண்டு முக்கியத்துறைகள் உட்பட பத்து துறைகள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளன

பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் முரளி மனோகர் ஜோஷியின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை அமைய டாக்டர் முரளி மனோகர் ஜோஷியை தாம் வாழ்த்துவதாக பிரதமர் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அரசியலிலும் நாடாளுமன்றத்திலும் நீண்டகால பணியின்மூலம் நாட்டுக்கு இணையற்ற பங்களிப்பை டாக்டர் ஜோஷி செய்திருப்பதாக கூறியிருக்கும் திரு மோடி தேசநலன்களை பாதுகாப்பதிலும் தேசத்தின் வளர்ச்சியிலும் உறுதியுடன் இருந்தவர் என்றும் தெரிவித்துள்ளார் டாக்டர் ஜோஷியுடன் பல ஆண்டுகள் தாம் பணியாற்றியது தமக்கு கிடைத்த நல்வாய்ப்பு என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பாக்தாதில் அமெரிக்காவின் வான்வழித் தாக்குதலில் ஈரான் ரானுவ தளபதி காசெம் சொலைமானியும் மற்ற சிலரும் கொல்லப்பட்ட சம்பவத்தையடுத்து ஈராக் பிரதமர் திரு அதில் அப்துல் மஹாதி மூன்று நாள் தேசிய துக்க தினத்தை அறிவித்துள்ளார்

இந்த இடங்கள் ஈரானுக்கும் அதன் கலாச்சாரத்திற்கும் மிகவும் முக்கியமானவை என்று அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஈரான் இடையேயான பதற்றத்தை தணிப்பது அவசியம் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை அமைப்பின் தலைவர் திரு ஜோசப் போரெல் தெரிவித்துள்ளார் பிரஸ்சல்ஸ் ல் ஈரான் வெளியுறவு அமைச்சரை சந்தித்த திரு போரெல் ஈரானுக்கும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் உள்ள நிரந்தர உறுப்பினர்கள் மற்றும் ஜெர்மனிக்கும் இடையேயான முக்கிய அணுக்தி ஒப்பந்தத்தை பின்பற்றுமாறு அவரிடம் வலியுறுத்தினார் ஈரானுடன் போருக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதற்கு எதிராக வாஷிங்டன் நியூயார்க் மற்றும் சில நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இந்நிலையில் பிரிட்டனின் கப்பல்கள் மற்றும் குடிமக்கள் பாதுகாப்பை உறுதிசெய்ய இரண்டு போர்க் கப்பல்களை ஹார்மஸ் ஜலசந்திக்கு அனுப்பவுள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது இந்த பகுதியின் நிலைமை குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோவுடன் விவாதிருப்பதாக பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சர் திரு பென் வாலஸ் தெரிவித்தார் கேட் எனப்படும் இந்த ஆண்டுக்கான பொது அனுமதி தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் பத்து பேர் நூறு சதவீத மதிப்பெண் பெற்றுள்ளனர் இவர்கள் அனைவரும் பொறியியல் தொழில்நுட்பத்துறை பின்னணியை கொண்டவர்கள் ஆவர் நூறு சதவீத மதிப்பெண் பெற்றவர்களில் நான்கு பேர் மகாராஷ்ட்ராவை சேர்ந்தவர்கள் எஞ்சிய ஆறு பேரில் ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஜார்க்கண்ட் கர்நாடகா தெலங்கானா உத்ரகாண்ட் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலிருந்து தலா ஒருவர் நூறு சதவீத மதிப்பெண் பெற்றுள்ளனர்

பல்வேறு உயர் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த முன்னாள் துணைவேந்தர்கள் எதிர்கால ஆராய்ச்சிகள் குறித்து நேற்று நடைபெற்ற மாநாட்டில் பொது விரிவுரை நடத்தினர் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது

இப்போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பூம்ரா தொடக்க ஆட்டக்காரர் ஷிகர்தவான் ஆகியோர் களம் இறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது